தாக்கல் இன்று தொடங்குகிறது

மத்தியப்பிரதேசத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஒருவரான திரு ஹர்தீப் சிங் துங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

குரோஷியாவை எதிர்கொள்கிறது

மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக ஏழு இடங்களுக்கும் தமிழகத்தில் ஆறு இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது

அசாம் ராஜஸ்தான் மத்தியப்பிரதேசும் ஆகிய மாநிலங்களில் இருந்து தலா மூன்று உறுப்பினர்களை தேர்வு செய்யவும் தெலுங்கானா அரியானா சத்தீஸ்கா் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இருந்து இரண்டு உறுப்பினர்களை தேர்வு செய்யவும் இந்த மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது இதே போல் இமாசலப்பிரதேசம் மணிப்பூர் மேகாலாய ஆகிய மாநிலங்களில் இருந்து தலா ஒரு இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது மத்தியப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அதிருப்தி சுட்டப்பேரவை உறுப்பினா்கள் நான்கு பேரில் ஒருவர் ராஜினாமா செய்துள்ளார் பதவி விலகியுள்ள திரு ஹர்தீப் சிங் துங் அதற்கான கடிதத்தை சுட்டப்பேரவை தலைவர் திரு என் பி பிரஜாபதிக்கும் முதலமைச்சர் திரு கமலநாத்துக்கும் அனுப்பியுள்ளார் தமது தொகுதி புறக்கணிக்கப்படுவதால் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் எளினும் தமக்கு இது தொடர்பான எந்த கடிதமும் வரவில்லை எனவும் திரு துங் நேரடியாக கடிதத்தை சமாப்பிக்கவில்லை என்றும் சட்டப்பேரவை தலைவா் திரு பிரஜாபதி கூறியுள்ளாா் தமக்கு கடிதம் கிடைத்த பின்பு அது தொடர்பாக உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் முதலமைச்சா் திரு கமல்நாத்தும் தமக்கு கடிதம் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளாா் திரு ஹர்தீப் சிங் தங் தவிர காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுட்டப்பேரவை உறுப்பினர்களான திரு பைசாகுலால் சிங் திரு ரகுராஜ் கன்சாளா ஆகியோரையும் கயேட்சை உறப்பினர் திரு கரேந்திர சிங் சேராவையும் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று காணவில்லை என்று தகவல் வெளியானது திரு பைசாகுவால் சிங் ன் மகன் தமது தந்தையை காணவில்லையென போபால் காவல்நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த அரசியல் குழப்பங்களுக்கு பி ஜே பி யே காரணம் என்றும் அக்கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இது காங்கிரஸ் கட்சியின் உள்விவகாரம் என்றும் தங்களது கட்சிக்கு இதில் தொடர்பில்லை எனவும் பி ஜே பி தெரிவித்துள்ளது

பகுஜன் சமாஜ் கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் சமாஜ்வாதி கட்சியின் ஒரு உறுப்பினர் மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் நான்கு பேரின் ஆதரவுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது

அந்த வங்கியில் பணம் செலுத்தியவர்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர்களது நலன்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் எனவும் ரிசா்வ் வங்கி உறுதியளித்துள்ளது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் அடுத்த சில நாட்களில் யெஸ் பேங்கின் மறு சீரமைப்புக்கான திட்டம் வகுக்கப்படும் என ரிசா்வ் வங்கி கூறியுள்ளது எக்னாமிக் டைம்ஸ் ஏற்பாடு செய்துள்ள உலக வாத்தக உச்சி மாநாட்டை பிரதமன் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்து உரையாற்றுகிறாா உலகின் பல்வேறு பகுதிகளைச் சோ்ந்த வாத்தக பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனா் இணைந்து உருவாக்குதல் சிதைந்த உலகில் நீடித்த வளர்ச்சி என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டின் உச்சி மாநாடு நடைபெறுகிறது

பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் கடன் பெற்று அதளை திருப்பி செலுத்தாமல் தப்பிச் சென்ற நீரவ் மோடி லண்டனில் கைது செய்யப்பட்டு வான்ட்ஸ்வர்த் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்தியாவுக்கு அழைத்துவந்து விசாரணை நடத்த மத்திய அரசு அவரை முயற்சி மேற்கொண்டுள்ளது பிரஸ்ஸல்ஸ் நகரில் இம்மாதம் இறுதியில் நடைபெறுவதாக இருந்த இந்திய ஐரோப்பிய யூனியள் உச்சி மாநாடு கொரோனா வைரஸ் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ள பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என மருத்தவ துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியதை அடுத்து இந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியா ஐரோப்பிய யூளியன் இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த வைரஸை விரைவில் கட்டுப்படுத்த இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே பங்களாதேஷுல் நடைபெறவுள்ள ஷேக் முஜுபூர் ரகுமானின் நுற்றாண்டுவிழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு அந்நாட்டு பிரதமா் திருமதி ஷேக் ஹசீனா விடுத்த அளழப்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் இதில் பங்கேற்க பிரதமர் பங்களாதேஷ் செல்லவுள்ளதாகவும் திரு ரவீஸ் குமார் கூறினார் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள ஈராவில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை விமானம் மூலம் அழைத்துவர அஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் ஈரானில் உள்ள இந்தியர்கள் யாரும் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார் அங்குள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து தகவல்களை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் ஈரானில் உள்ள இந்திய மீனவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பாதுகாப்பாக அழைத்துவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸால் புதிதாக மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது

இதை அடுத்து ப்ரான்ஸ் அழிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

நாகலாந்தின் திமாபூரில் என் எஸ் சி என் ஐ எம் அமைப்பின் இரண்டு உறுப்பினர்கள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினா் சுட்டப்பேரவை உறுப்பினர் கோன் ஸா தைரோன் மீது தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்த வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டு அவர்கள் இருவரும் தலைமறைவாக உள்ள சூழலில் இந்த சோதளை நடைபெற்றது டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று குரோஷியாவை எதிர்கொள்கிறது

மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் மரீன் சிலிக் உடன் மோதுகிறார்

தாய்லாந்து பாங்காக் நகரில் நடைபெறும் ஆசிய வில்வித்தை போட்டியிலிருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்துள்ளது

கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக இந்திய வீரர்கள் இதில் பங்கேற்கமாட்டார்கள் என்று இந்திய வில்வித்தை சம்மேளனம் தெரிவித்துள்ளது